நிறைவேற்ற முடியாத உறுதிமொழிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக காங்கிரஸ் தலைவர் திரு

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் புதுக்கோட்டையில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை இன்று ஆய்வு செய்து வருகிறார்

நீட் நுழைவுத்தேர்வில் தவறான தமிழ் மொழி பெயர்ப்பு வினாக்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் கருணை இன்று ஆணையிட்டுள்ளது

கல்லணை நாளை மறுநாள் பாசனத்திற்கு திறக்கப்படுகிறது

ஆந்திர மாநிலத்தை பிஜேபியும் காங்கிரசும் முடக்கி போட்டிருப்பதாக குறை கூறினார் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்குவது அம்மாநிலத்தின் தற்போதைய முக்கிய தேவை என்று சுட்டிக்காட்டினார்

பிரதமரின் ஐன் அவுஷதி திட்டத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு இலவசமாக மருந்துகள் வழங்கப்படுவதற்கு பிரதமருக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தூய்மைக்கு வழங்கிய முன்னுரிமையினால் அனைத்திலும் சுகாதாரம் பிரதானமாகி இருப்பதாகவும் இதனை காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகள் கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் குறிப்பிட்டார்

நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இன்றைய தினம் முக்கியமானது என்றும் உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான விரிவான விவாதத்தை உறுதி செய்வார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நாடே நம்மை கண்காணித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

விவசாயிகள் தலித் மகளிர் பிரச்சினைகள் பொருளாதார வளர்ச்சி கும்பலாக வன்முறை தாக்குதல்களில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு பிரச்சினைகளை எடுத்துரைக்க இந்த நேரம் போதாது என்றும் அவர் கூறினார்

பன்வாரிலால் புரோஹித் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் துப்புரவு பணியை துவ்கிக வைதது அதுதொடா்பான விழிப்புணாவை மக்களிடையே ஏற்படுத்தி வைத்தார் அதனைத்தொடர்ந்து தூய்மை உறுதிமொழியை ஆளுநர் வாசிக்க கல்லூரி மாணாக்கரும் மக்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதன் ஒருபகுதியாக தூய்மை இந்தியா விழிப்புணர்வு வாகனத்தையும் ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

நரிமேட்டில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின்கீழ் மத்திய மாநில அரசு பயனாளிகள் பங்களிப்பில் நூற்று ஐம்பது அரை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தையும் பார்வையிட்டார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் உடனிருந்தார்

தமது பயணத்தின் முதறகட்டமாக ருவாண்டா செல்லும் அவர் அந்நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

ஆறுகள் வாய்க்கால்கள் கிளை வாய்க்கால்களிலும் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாசன நீரை பயன்படுத்தி வேளாண் துறையினரின் ஆலோசனையை பெற்று விவசாயிகள் காவிரி டெல்டா சாகுபடிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்

ம் ம் ம் ம் ம மேட்டுர் இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து குறைந்ததால் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது

இதனால் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது

இதனிடையே அத்யாவசிய பொருட்கள் மற்றும் அழகும் பொருட்கள் கொண்டு செல்ல தடை ஏதும் இல்லை என்று மாநில லாரி உரிமையாளர் சங்க இணை செயலர் திரு

தொடா்ந்து பெட்ட முகிலாளம் மலை கிராம பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு மின்சார இணைப்பு வழங்கப்படுகிறது